வகையில் இந்தியாபல்வேறுநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகமத்தியவர்த் தகத்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

வர்த்தகநடைமுறைகளைஎளிமைப்படுத்தும் வகையில் இந்தியாபல்வேறுநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகமத்தியவர்த்தகத்துறை அமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய ஐரோப்பியஒன்றியவர்த்தகமாநாட்டின் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் பேசியஅவர் பல்வேறு புதியதொழில்களில் அந்நியநேரடி முதலீடுகளை ஈர்க்கவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகதெரிவித்தார்

நிறைந்தவர்த்தகஉலகில் ஐரோப்பியபொருட்களைதயாரிக்கும் போட்டகள் மையமாக இந்தியாஉருவெடுத்துள்ளதகாவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

ஐரோப்பியஒன்றியத்தில் உள்ளஉறுப்பு நாடுகள் இந்தியாவிற்குஅளித்துவரும் ஆதரவுக்குதிருபியூஷ் கோயல் நன்றிதெரிவித்தார்

இதுதொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் ஆயுர்வேதமருந்துகளின் பல்வேறுகட்டபரிசோதனைமுடிவுகள் நல்லபலனைஅளிப்பதாகதெரிவித்துள்ளது ஆயுர்வேதமருந்துகள் தேவைப்படும் பகுதிகளுக்குதடையின்றிகிடைப்பதைஉறுதிசெய்வதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமத்தியஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜா தெரிவித்துள்ளார்

தமிழகமுதலமைச்சர் திருமு க ஸ்டாலின் தலைமையில் மாநிலஅமைச்சரவைக் கூட்டம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

க ஸ்டாலின் பதவியேற்றபின்னர் முதல் முறையாக இன்றுஅமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது

கடைகளும் வணிகநிறுவனங்களும் தமிழகம் முழுவதும் செயல்பட்டுவருகின்றன பொதுமக்கள் வெளியூர்களுக்குசெல்லஏதுவாகநேற்றும் இன்றும் ழு அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டுவருவதாகபோக்குவரத்துத்துறைதெரிவித்துள்ளது

சுதந்திரபோராட்டவீரரும் தேசியவாதியுமானகோபாலகிருஷ்ண கோகலேபிறந்ததினத்தைமுன்னிட்டுஅவருக்குமரியாதைசெலுத்துவதாககுடியரசுதுறை ணத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கூறியுள்ளார் இதுதொடர்பாகடுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ளபதிவில் கல்விமற்றும் சீர்திருத்தத்திற்குகோபாலகிருஷ்ண கோகலேஆற்றியபணிகள் சமூக அளப்பறியதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார்

க ஸ்டாலின் வாழ்த்துதெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ளபதிவில் இதுதொடர்பாகஅவர் டுவிட்டரில் தாய்மொழி தாய்நாடுஎனஅனைத்துநிலைகளிலும் உயர்ந்துநிற்பவர் தாய் என்றும் அனைத்துஅன்னையர்களுக்கும் வாழ்த்துகளைதெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்

திட்டமிட்டபடிஒலிம்பிக் போட்டிநடைபெறவாய்ப்புகள் ஜூலைமாதம் இருப்பதாக ஜப்பான் பிரதமர் திருயோஷிஹைடேசுகாநம்பிக்கைதெரிவித்துள்ளார்